இன்று புதுதில்லியில் நடைபெற்றன வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது

முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது நீலகிரி கோவை மாவட்டங்களில் களமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது

சீனாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் சூரியசேகர் பட்டம் வென்றார்

இனி விரிவான செய்திகள் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் இறுதிச்சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் புதுதில்லியில் இன்று நடைபெற்றன குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி மூத்த தலைவர் திரு எல் கே அத்வானி மத்திய அமைச்சர்கள் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் அக்கட்சியின் நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர் முன்னதாக சுஷ்மா ஸ்வராஜின் உடல் பொது மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக புதுதில்லியில் உள்ள பிஜேபி தலைமையகத்தில் வைக்கப்பட்டிருந்தது கட்சிப் பாகுபாடு இன்றி தலைவர்கள் பலரும் பொது மக்களும் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர் பின்னர் சுஷ்மா ஸ்வராஜ் உடல் ஊர்வலமாக எடுத்துச்செல்லப்பட்டு இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன பல்வேறு வெளிநாட்டுத் தலைவர்களும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் இன்று காலை மாநிலங்களவையில் சுஷ்மா ஸ்வராஜ் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது

நீரோடை நதிகளில் குறுக்கே தடுப்பணைகளை கட்டி தேக்கப்படுகிறது இதனால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வீணாகாமல் ஏரிகள் குளங்கள் மூலம் தடுப்பனைகள் மூலம் நீர் சேமிக்கப்படுகிறது இதனால் விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைக்கிறது குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கிறது நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக தெரிவித்தார்

தமிழகத்தில் கிராமப்புறங்களில் வாழும் மூன்றில் இரண்டு பங்கு மக்களின் முக்கிய வாழ்வாதாரமாக திகழந்திடும் வேளாண் தொழில் சிறந்திட மாண்புமிகு அம்மா அவர்கள் வழியில் செயல்படும் தமிழக அரசு வேளாண் துறைக்கு அதிக நிதியை ஒதுக்கி உற்பத்தியை பெருக்கவும் விவசாயிகள் நலன் காக்கவும் சீர்மிகு திட்டங்கள் பலவற்றை செயல்படுத்தி வருகிறது பிரபல வேளாண் விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் சாமிநாதன் பேசுகையில் ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் உணவு பாதுகாப்பில் இருந்து ஊட்டச்சத்து பாதுகாப்புக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு சாமிநாதன் கேட்டுக்கொண்டார்

முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனைபொட்டி இன்று சென்னையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது மாநிலம் முழுவதும் திமுக சார்பில் இத்தகைய பேரணி நடைபெற்றது இந்நாளையொட்டி சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானார்ஜி கருணாநிதியின் சிலையை திறந்து வைத்தார் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் தற்போது நடைபெற்று வரும் முதலாம் ஆண்டு நினைவு பொதுக்கூட்டத்திலும் செல்வி மம்தா பானார்ஜி பங்கேற்றுள்ளார்

தேசிய கைத்தறி தினம் இன்று கடைப்பிடிக்கப்பட்டது இதனையொட்டி கைத்தறி ஆடை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று நடைபெற்றன

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

நீலகிரி மற்றும் கோயமுத்துர் மாவட்டங்களில் மழைப் பகுதிகளில் மிக கன மழைக்கான வாய்ப்பவும் உள்ளது

மதுரை கள்ளழகர் கோயில் ஆடி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது குமரி மாவட்ட கோயில்களில் நிறை புத்தரிசி வழிபாடு இன்று நடைபெற்றது

சேலம் மாவட்டம் கோட்டை மாரியம்மன் கோயில் ஆடித்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது

பெரம்பலூர் மாவட்டத்தில் கூடுதல் தீவன அபிவிருத்தி திட்டத்தின்கீழ் பயன்பெறும் விவசாயிகள் சம்மந்தப்பட்ட கால்நடை உதவி மருத்துவரை அணுகி விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர்

விளையாட்டுச் செய்திகள் சீனாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் சூரியசேகர் பட்டம் வென்றார் கூடுதல் புள்ளிகளின் அடிப்படையில் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார் பள்ளி மாணவர்களுக்கு இடையிலான ஆசிய குத்துச்சண்டை போட்டியின் அரையிறுதி ஆட்டம் தற்போது குவைத்தில் நடைபெற்று வருகிறது

இந்தியா வெஸ்ட் இன்உஸ் அணிகளுக்கு இடையிலான மூன்று ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடர் நாளை தொடங்குகிறது

ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி விஷ்ணு வரதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது